நரேந்திரமோடி குஜராத் மாநிலத்தில் பல கோடி ரூபாய் பெறுமான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் திரு எடப்பாடி

திருவாரூர் மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நரேந்திரமோடி குஜராத் மாநிலத்தில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

ளிசக்தி உற்பத்தி செய்யப்பட காற்றாலை முற்றிலும் பசுமை இது ளிசக்தியை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்படுகிறது

இதனிடையே பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நாளை காணொலி மூலம் நடைபெற உள்ளது

இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் நாட்டில் ஒருமைப்பாடு ஒற்றுமை இறையாண்மையை பாதுகாக்க அவர் வகுத்த பாதை என்றென்றும் நமக்கு உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில் பல சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கிய பெருமைக்குரியவரை இந்நாளில் போற்றி வணங்குவோம் என தெரிவித்துள்ளார்

நிதின்கட்கரி எதிர்க்கட்சிகளை கேட்டுக்கொண்டுள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் கிராமங்களின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் மத்திய இருப்பதாக சுட்டிக்காட்டினார் அதேபோல் சமூகத்தில் ஏழை எளிய மக்கள் தொழிலாளர்கள் வேளாண் சமூகத்தினின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதையும் அவர் எடுத்துரைத்தார் எனவே அவர்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களை எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பது முறையல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார்

பிரகாஷ் ஜவ்டேகர் கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ்பொக்ரியால் ஆகியோரையும் சந்தித்து பேசுகிறார் இருநாடுகளுக்கிடையே கோவிட்டுக்கு பிந்தைய பாதுகாப்பு பருவநிலை இடம்பெயர்வு கல்வி சுகாதார துறைகள் மேலும் வலுப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ம் ம் ம் ம் ம பிரகலாத் ஜோஷி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இந்தாண்டு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு

இதுதொடர்பாக மக்களவை காங்கிரஸ் தலைவர் திரு அதிரஞ்சன் சவுத்ரிக்கு அவர் எழுதிய கடிதத்தில் கோவிட் சூழல் காரணமாக வரும் ஜனவரி மாதம் கூட்டத்தொடரை நடத்த அரசு தயாராக இருப்பதாகவும் பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்த இது சரியான காலமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார்

எடப்பாடி

அதனை தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொள்கிறார்

இதனிடையே பைசர் புனே சீரம் மருந்து நிறுவனம் பாரத் பயோடெக் நிறுவனங்கள் தங்களது தடுப்பூசிகளை சந்தைப்படுத்துவதற்கான அங்கீகாரத்திற்கு விண்ணப்பித்துள்ளன மத்திய அரசு அங்கீகாரத்தை வழங்கியவுடன் தடுப்பூசி போடும் பணிகள் உடனடியாக தொடங்கப்படும்

டிஜிட்டல் வலைதளம் வழியாக் பயனாளிகள் கண்டறியப்பட்டு அதன்படி கோவிட் தடுப்பூசி போடப்படும் என்றும் முன்னரே பதிவு செய்த பயனாளிகளுக்கு மட்டும் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

இந்த உயர் கல்வி போட்டித்தேர்வுக்கு தயார் படுத்தும் வகையில் இணையதளம் வாயிலாக பயிற்சி அளிக்கப்படும் இதற்காக கணிதம் இயற்பியல் வேதியியல் பாடங்களில் முற்றிலும் இலவசமாக பயிற்சி வழங்கப்படும் மாணாக்கர் தங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்துகொள்ள இதில் வசதி செய்யப்பட்டுள்ளது

ம் ம் ம் ம் ம் ம முருகன் தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பிஜேபி தொண்டர்கள் முன்னேற்பாட்டு பணிகளை முனைப்புடன் மேற்கொள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு

சேலத்தில் இன்று நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர் வரும் தேர்தலில் பிஜேபி சார்பில் சட்டப்பேரவைக்கு அதிக உறுப்பினர்கள் செல்வதை நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இக்கூட்டத்தில் கட்சியின் மேலிட பார்வையாளர் சி

ரவி மகளிரணி தலைவர் வானதிஸரீனிவாசன் மாநிலங்களவை உறுப்பினர் திரு

கணேசன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பல்லவி பல்தேவ் இன்று தண்ணீர் திறந்துவைத்தார்